முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அளவிலான ஐஐடி ஜேஇஇ தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க தனியார் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது

மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்கிகள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்பாக உண்மைக்கு புறம்பாள கருத்தக்களை கூறி விவசாயிகளை எதிர்க்கட்சிகள் தவறாக வழியில் கொண்டு செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைத்தப் பேசிய பிரதமர் பல ஆண்டுகளாக விவசாயிகள் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்தார் மத்திய அரசு விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர்களின் நலனுக்காள திட்டங்களை கொண்டு வருவதில் உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் கட்ச் மாவட்டத்தில் தாம் தொடங்கி வைத்துள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் தானியங்கி பால் பதப்படுத்தும் மையம் ஆகியவை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் கட்ச் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் உழைப்பயும் செயல்திறனையும் போற்றுவதாக கூறிய பிரதமர் விவசாயம் பால்வளம் மீன்வளம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவதாகவும் பழங்களை ஏற்றுமதி செய்வதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார்

கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முகக்கவசம் அனிதல் தனிமனித இடைவெளி உள்ளிட்ட அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென்று அவர் அறிவுறுத்தினார் பொதமக்கள் கோவிட் பரவல் மீண்டும் அதிகம் பரவாமல் இருக்க மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார்

அரசின் அறிவுரைகளுக்கு ஏற்ப பொதுமக்கள் தொடர்ந்து பாதகாப்பு முறைகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இணைய தளம் வாயிலாக ஐஐடி ஐஇஇ தேசிய அளவிலான தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு தில்லியைச் சேர்ந்த தளியார் நிறுவனத்தடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறம் பள்ளிகளில் மேல்நிலைக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கணிதம் இயற்பியல் வேதியியல் ஆகிய பாடங்களில் இணைய தளம் வாயிலாக இலவசமாக பயிற்சி அளிப்பதற்கு பள்ளி கல்வித் துறை ஏற்பாடு செய்துள்ளது

இந்தியாவை உருவாக்கிய பெருமை பெற்றவர் சர்தார் படேல் ஆவார் இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு விடுத்துள்ள செய்தியில் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்கு சர்தார் படேல் ஆற்றிய பங்கு ஒப்பிட முடியாத ஒன்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கிய மாபெரும் தலைவராக சர்தார் படேல் விளங்கினார் என்றும் அவர் கூறியுள்ளார் படேலின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் மாண்பையும் பாதுகாப்பதற்கு வழிகாட்டியாக இருந்த படேலின் வாழ்வு அனைவருக்கும் ஊக்கம் அளிப்பதாக இருப்பதாகக் கூறியுள்ளார் தமிழகத்தில் மருத்துவப் படிப்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்து விட்டது

ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் பத்து உற்சவத்தின் முதல் நாளான இன்று அர்ஜூன மண்டபத்தில் நம்பெருமாள் சேவை நடைபெறுகிறது திருவிழா நாட்களில் பங்கு பெற இணைய வழியாக முன்பதிவு செய்யும் பக்தர்வுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது